வருவது குறித்து பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது

நிலையில் உள்ளதாக அம்மா நில முதலமைச்சர் திரு விஜய் ருபானி தெரிவித்துள்ளார் ஸ்டெரிலைட் ஆலை பற்றிய மத்திய அரசின் நீர்வள ஆய்வறிக்கையை தமிழக அரசு நிராகரித்துள்ளது

புதுடெல்லியில் இன்று பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட அரசியல் திர்மானத்தில் எதிர்கட்சிகளுக்கு தலைவரோ கொள்கைகளோ அல்லது உத்திகளோ இல்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடியை தடுப்பது மட்டுமே எதிர்கட்சிகளின் ஒரே செயல் திட்டம் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது

அரசு எந்த முடிவை ஐவ்டேகர் எடுத்தாலும் அனைத்து பிரிவு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டே செயல்படுவதாகவும் அனைவருக்கும் வளர்ச்சி அனைவருக்கும் அரவணைப்பு என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள மாற்றங்கள் வாபாஸ் பெறப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார் பிஜேபி தேசிய செயற்குழ கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை நிறைவுரையாற்றுகிறார்

புதுடெல்லிக்கு புறம்படும் முன்னபாக பிராக் நகரின் தாகுரோவா வீதியில் உள்ள ரவீந்திரநாத் தாகூர் சிலைக்கு குடியரசு தலைவர் மலர் அஞ்சலி செலுத்தினார் செக் குடியரகடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த தாகூர் நினைவாக இவ்வீதிக்கு தாகுரோவா வீதியென பெயரிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடதக்கது

மாநாட்டு நிகழ்வுகளுக்கு இடையே பல்வேறு உலகத் தலைவர்களையும் திரு வெங்கையநாயுடு சந்தித்து இருதரப்பு ரீதியிலான விவாதங்களை மேற்கொள்கிறார்

இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் முதலாவது உள்துறை அமைச்சராக இருந்து சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்தவர் சர்தார் பட்டேல் என்றும் நாட்டின் ஒற்றுமையை குலைக்க தற்போது பல்வேறு முயற்சிகள் நடக்கும் நிலையில் தேசிய ஒற்றுமையின் சின்னமாக பட்டேலுக்கு சிலை அமைக்கப்படுவது மிகப் பொருத்தமானது என்றும் கூறினார் அமைச்சரவை தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை நடைபெற்றது துணை முதலமைச்சர் திரு ஓ பன்வீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்

ஸ்டெரிலைட் தூத்துக்குடி பகுதியில் நிலத்தடி நீர் மாசுபட்டதற்கு ஸ்டெரிலைட் ஆலை மட்டுமே காரணம் அல்ல என்று மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையை தமிழக அரசு நிராகரித்துள்ளது வேதாந்தா குழுமத்திற்கு ஆதரவானதாக தோன்றும் இந்த அறிக்கை முற்றிலும் தெளிவற்றது தேவையற்றது என்று தமிழக அரசு கூறி உள்ளது தமிழக அரசுக்கு தகவல் தராமல் தயாரிக்கப்பட்ட இந்த ஆய்வறிக்கையை திரும்ப பெறக் கோரி தமிழக அரசின் தலைமைச் செயலர் திருமதி இரிஜா வைத்தியநாதன் மத்திய நீர்வளத்துறை செயலருக்கு கடிதம் எழுதி உள்ளார் பிரச்சனை பற்றிய வழக்குகள் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உச்சநீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதையும் ஸ்டெரிலைட் ஆலையால் தூத்துக்குடி பகுதி மக்களின் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருப்பதை தமிழ்நாடு மாசுகட்டுப்பாட்டு வாரியம் விரிவான பகுப்பாய்வின் அடிப்படையில் ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருப்பதையும் அவர் கட்டிக்காட்டி உள்ளார்

இதற்கிடையே ஸ்டெரிலைட் ஆலை பற்றிய மத்திய அரசின் ஆய்வறிக்கையை ஆட்சேபித்து தமிழக அரசு வழக்கு போட வேண்டும் என திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கோரி உள்ளார் மத்திய அரசின் அறிக்கை தமிழக மக்களை வஞ்சிக்கும் செயல் என்றும் ஒரு தனியார் ஆலைக்காக ஏழரை லட்சம் மக்களின் நலனை பிஜேபி அரசு புறக்கணிப்பது அதிர்ச்சிக்குரியது என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறி உள்ளார் ஸ்டெரிலைட் ஆலையை திறக்க தமிழக அரசும் மத்தியில் உள்ள பிஜேபி அரசும் திரைமறைவு கூட்டணி வைத்திருப்பதாக திரு ஸ்டாவின் குற்றம் சாட்டி உளளார் ஸ்டெரிலைட் ஆலை பற்றிய அறிக்கையை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார்

மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஏசி விஜய் அரியாங்குப்பம் கொம்யுன் பஞ்சாயத்து ஆணையர் தன்னார்வலர்கள் மற்றும் அரவிந்தர் கண் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர்கள் செவிலியர்களும் உடன் சென்றனர் தேசிய கண்தான இருவார கொண்டாட்டங்களை ஒட்டி கண்தானம் பற்றிய விழிப்புணர்வை பரப்பும் பணியிலும் இவர்கள் ஈடுபட்டனர் சாலைகளின் நிலை மற்றும் சாலையோர துப்புரவு மோசமாக இருப்பதையும் பொதுக் கழிவறைகள் மற்றும் நல்லவாடு கிராமத்தில் உள்ள மீனவர்களுக்கான குளிர்பதன கிடங்கு பயனற்று கிடப்பதையும் இந்த ஆய்வின் போது காண முடிந்ததாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நகரப் பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மண்டல நிர்வாகிகள் மூலம் கள ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளதால் இனி துணை நிலை ஆளுநரின் கள ஆய்வுகளில் நீர் சேமிப்பு உள்ளிட்ட வழக்கமான அம்சங்களுடன் ஊரக கொம்யுன் பஞ்சாயத்துப் பகுதிகளை வலுப்படுத்தவும் முக்கியத் துவம் அளிக்கப்படும் என ராஜ்நிவாஸ் தெரிவித்துள்ளது புதுவை காங்கிரஸ் புதுவையில் இன்று நடைபெற்ற பிரதேச காங்கிரஸ் செயற்குழ கூட்டத்தில் நாளை காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள பாரத் பந்த் போராட்டத்திற்கு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் அனைத்து பிரிவு மக்களும் முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி திர்மானம் நிறைவேற்றப்பட்டது

முன்னாள் பிரதமர் வாத்பாய் தமிழக முன்னாள் ழுதலமைச்சர் கருணாநிதி புதுவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு ஜோசப் ஆகியோரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அன்பழகன் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைக்கத்தான் வேண்டுமென்றாலும் அதற்காக போராடும் தகுதி காங்கிரஸ் மற்றும் திழுக விற்கு இல்லை என்று புதுவை சட்டமன்ற அஇஅதிமுக குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறி உள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்தியில் முன்பிருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் தான் பெட்ரோல் டீசல் விலை விகிதங்களை நிர்ணயிக்கும் முடிவை எண்ணெய் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தவறான இம்முடிவின் காரணமாகவே தற்போது மக்கள் துன்பப்படுவதாகவும் கூறினார் புதுவையில் சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் அரசு எடுக்கும் முடிவுகளால் கலாச்சார சீரழிவு ஏற்படுவதாக திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார் ஒட்டல்களில் நடைபெறும் நடன நிகழ்ச்சிகளுக்கு உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் டிஜிட்டல் இண்டியா மத்திய அரசின் டிகிட்டல் இண்டியா திட்டத்தினால் மக்களின் அதிகாரப் பங்கேற்பு டிஜிட்டல் ரீதியில் மேம்பட்டு ஊரக பகுதிகளுக்கு இடையிலான ஆன் லைன் தொடர்புகள் சுலபமாகி உள்ளன மக்கள் தாங்கள் விரும்பிய வேலைகளை இருந்த இடத்தில் இருந்து செய்ய முடிவதற்கு டிதிட்டல் இண்டியா திட்டமே காரணம் முக்கிய ஆவணங்களை டிஜிட்டல் வடிவில் பாதுகாத்து வைக்க டிஜிட்டல் இண்டியா திட்டத்தின் ஒரு பகுதியான டிதி லாக்கர் வசதி பெருமளவில் உதவுகிறது

ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

டென்னீஸ் அமெரிக்க ஒப்பன் டென்னீஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று செர்பியா வீரர் நோவாக் ஜோகோவிச் அர்ஜென்டினா வீரர் ஜுவான் மார்டின் டெல் போத்ரோ வுடன் மோதுகிறார்

இதற்கிடையே அமெரிக்க ஒப்பன் டென்னீஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஜப்பானின் நவோமி ஒசாகா அமெரிக்கா வீராங்கனை செரினா வில்லியம்சை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் ஆயுர்வேதம் ஆயுர்வேதம் உடல் நலத்தை நன்கு பராமரிப்பதற்கான மாற்று முறைகளில் ஒன்று என்றும் சரியான வாழ்க்கை முறைகள் மூலம் உடல் நலத்தைப் பேணுவதே ஆயுர்வேதம் என்றும் ஆயுஷ் துறைக்கான மத்திய இணை அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறி உள்ளார் இன்று வடக்கு கோவா மாவட்டத்தில் ஆயுர்வேத நரம்பு சிகிச்சைப் பற்றிய இலவச மருத்துவ முகாம் ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் உடலுக்கும் மனதுக்கும் இடையிலான சமநிலையை பராமரிக்க முழுமையான வழிமுறைகள் ஆயுர்வேதத்தில் அடங்கி இருப்பதாகவும் அவர் கூறி உள்ளார் இம்மருத்துவ முகாமில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயுர்வேத மருத்துவர்கள் நரம்பியல் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அடுத்த ஆண்டு மக்களவை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவது குறித்து பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது

ஸ்டெரிலைட் ஆலை பற்றிய மத்திய அரசின் நீர்வள ஆய்வறிக்கையை தமிழக அரசு நிராகரித்துள்ளது புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் உள்ள இராமங்களில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார்